மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வெற்றி பெற்றுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் க்கும் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

அரசு கூறியுள்ளது

ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது

இன்று ஹைதராபாத் அணி தில்வி அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாட்டு மக்களின் வாழும் முறையை எளிமையாக்க மத்திய அரசு போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் சூரத் சௌராஷ்ட்ரா பகுதிகளுக்கு இடையேயான வர்த்தக ரீதியான படகுப் போக்குவரத்து சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டில் நீர்வழி போக்குவரத்தை அதிகரிப்பதால் பொருளாதாரம் மேம்படும் என்று கூறினார் இன்று தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் மூலம் குஜராத்தில் போக்குவரத்து உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதன் மூலம் இப்பகுதியில் மக்களின் வாழும் முறை எளிமையாக்கப் பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாட்டில் நீர்வழிப் போக்குவரத்தை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்து சுற்றுச்சூழல் மாசையும் குறைக்க முடியும் என அவர் தெரிவித்தார் இதற்காக கப்பல் போக்குவரத்துத்துறை அமச்சகத்தின் பெயரை கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் நீர்வழிப் பாதை துறை அமைச்சகம் என மாற்றவுள்ளதாக பிரதமர் கூறினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வாளியின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுதில்லியில் உள்ள திரு எல் கே அத்வாளியின் இல்லத்திற்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோர் திரு எல் கே அத்வாளிக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் அவரது பிறந்தநாள் விழாவிலும் கலந்துகொண்டனர் இது குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியுள்ள திரு எல் கே அத்வாளி நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா இடையே எல்லை விவகாரங்கள் குறித்து தீர்வு காண ரானுவ அதிகாரிகள் மட்டத்திலான எட்டாவது பேச்சுவார்த்தை சுஷலில் நடைபெற்றது

நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வது என்றும் எல்லையில் படைகள் குறைப்பு அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இணைந்து செயல்படுவது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் சர்வதேச அளவில் இந்தியா விஞ்ஞானிகளை ஒருங்கிணைக்கும் புதிய முன்முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

இந்தியா ரஷ்யா இடையே பள்ளிக் குழந்தைகளுக்காக சிறப்பு பயிற்சி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அடல் புதுமை இயக்கத்தின்கீழ்

இணைய பொருட்கள் மற்றும் கைப்பேசி செயலிகள் உள்ளிட்ட பயன்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பங்களாதேஷ் ல் உள்ள சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் நடத்தப்படுவது குறித்து இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீ வத்சவா அம்நாட்டில் உள்ள இந்தியத் துதரசும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வன்முறைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளது

அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடன் அந்நாட்டின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு பணியாற்ற உள்ளதாக கூறியுள்ளார் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தனது ஆதரவாளர்களிடையே உரையாற்றிய அவர் தனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரவித்தார் இந்நிலையில் அமெரிக்க துணை அதிபர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரீஸ் தமது ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டுள்ளார் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகின்றன

இதன்மூலம் திரு ஜோ பைடன் வெற்றி உறுதியாகியுள்ளது இதேபோன்று துணை அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டம் துளசேந்திரபுரத்தை பூர்வீகமாகக் கொண்ட திருமதி கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றுள்ளார் இந்த வெற்றியின் மூலம் திருமதி கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதலாவது பென் துணை அதிபர் மற்றும் முதலாவது தெற்காசிய மற்றும் கருப்பின துணை அதிபர் என்ற சிறப்பை பெறுகிறார் இந்த தேர்தலில் திரு ஜோ எபடனுக்கு ஏழு கோடியே நாற்பது லட்சம் வாக்குகள் கிடைத்துள்ளன தற்போதைய அதிபர் திரு டொனாவ்ட் ட்ரம்புக்கு ஏழு கோடி வாக்குகள் கிடைத்துள்ளன திரு ஜோ பைடன் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டதையடுத்து அமெரிக்கா முழுவதும் அக்கட்சியினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இது குறித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் திரு ஜோ பைடனின் பதவிக்காலத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றி இந்தியா அமெரிக்கா நட்புறவுகளை மேலும் வலுப்படுத்த தயாராக இருப்பதாகக் கூறியுள்ளார் திரு ஜோ பைடன் மற்றும் திருமதி கமவா ஹாரீஸ் ஆகியோரின் மகத்தான வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு எதிர் வரும் நாட்களில் மேலும் வலுப்பெறும் என கூறியுள்ளார் இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்காக இரு நாடுகளும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய அமெரிக்க நட்புறவை வலுப்படுத்துவதில் திரு ஜோ பைடனின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி திரு ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் திரு ஜோ பைடன் மற்றும் திருமதி கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் திருமதி கமலா ஹாரீசின் பூர்விகமான திருவாருர் மாவட்டத்தில் உள்ள துளசேந்திரபுரம் கிராமத்தில் உள்ள கோவிலில் இன்று சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக கிராமத்தை பூர்விகமாக கொண்ட பெண்மணி அமெரிக்காவின் உயர்பதவி ஒன்றில் அமர உள்ளது பெருமைக்குரியது என்று கூறினார் இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் ஜெர்மன் பிரதமர் திருமதி ஆஞ்சலா மெர்க்கல் பிரான்ஸ் அதிபர் திரு இணனுவேல் மேக்ரான் கனடா பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ருடே எகிப்து அதிபர் திரு அப்துல் சதா அல் சிசி ஆகியோரும் திரு ஜோ பைடன் மற்றும் திருமதி கமலா ஹார்ஸிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு சிறப்புப் பயிற்சிகள் வழங்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிகள் திறப்பு குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பும் பெற்றோர்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகில் உள்ள பள்ளிகளில் கருத்து தெரிவிக்கலாம் என தெரிவித்தார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இறுதிப்போட்டிக்கான இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இன்று ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது